இந்தியாவில் தற்போது நடைபெற்று வரும் கொரோனா தடுப்பூசி இயக்கத்தினால் நாடு சுயசார்பை எட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார் இன்று வாரணாசியைச் சேர்ந்த கொரோனா தடுப்பூசிப் பயனாளிகள் மற்றும் பணியாளர்களுடன் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடிய அவர் தடுப்பூசி இயக்கத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியதற்காக பயனாளிகள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் உறுதியான முடிவு எடுத்தவர்களே முதல் கட்ட தடுப்பூசி இயக்கத்தில் தடுப்பூசி போட்டுக் கொண்டிருப்பதாகவும் மற்றவர்களும் இதுபோல அச்சமின்றி முடிவெடுத்து அவரவர் முறை வரும் போது தைரியமாக தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கொரோனா தடுப்பூசிகளுக்கு அவசரகால பயன்பாட்டிற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது அரசியல் முடிவு அல்ல என்றும் டாக்டர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுடன் பல சுற்று பின்னரே இம்முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் உடனான கலந்துரையாடலில் பங்கேற்ற பயனாளிகள் பலரும் தடுப்பூசி போட்டுக் கொண்டதால் தங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை என்றும் எப்போதும் போல இயல்பாகவே உணர்வதாகவும் தெரிவித்தனர் முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி டுவிட்டரில் வெளியிட்ட பதிவில் தடுப்பூசி போட்டுக் கொண்ட பயனாளிகள் மற்றும் தடுப்பூசி கேட்டறிவதற்கான வாய்ப்பே இக்கலந்துரையாடல் என்று கூறினார்

கல்விக்கொள்கை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அசாம் மாநிலம் தேஜ்பூர் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றினார் புதிய இந்தியாவின் இளம் தலைமுறையினர் பிரச்சனைகளுடன் போராடும் ஆற்றல் மிக்கவர்கள் என்றும் இந்திய கிரிக்கெட் அணியின் இளம் வீரர்கள் அண்மையில் ஆஸ்திரேலியாவில் ஈட்டிய சாதனை வெற்றியே இதற்கு சான்றாகும் என்றும் கூறினார் இளைஞர்களுக்கான கல்வியினால் நாட்டின் வளர்ச்சி மேம்படும் என்று பிரதமர் தெரிவித்தார் அரசின் புதிய கல்விக் கொள்கையில் நவீன தொழில்நுட்பங்கள் பல்துறை அணுகுமுறை மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத் துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தேஜ்பூர் பல்கலைக் கழகம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் கல்விக் கொள்கையின் நோக்கங்களை எட்டுவதில் முக்கிய பங்காற்றும் என தாம் நம்புவதாகவும் அவர் கூறினார் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றியதைப் பாராட்டிய பிரதமர் இதே போல எல்லாத் துறைகளிலும் துணிவாகவும் உறுதியாகவும் இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்றார் கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையே இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முக்கிய நடவடிக்கைகளால் நாட்டின் மருத்துவ உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பட்டு இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் முகக் கவசங்கள் மற்றும் சானிடைசர் திரவங்களில் தொடங்கி தற்போது கொரோனா தடுப்பூசிகள் வரை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுவதை அவர் சுட்டிக் காட்டினார் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அசாம் ஆளுநர் பேராசிரியர் ஜகதீஷ் முகி அம்மாநில முதலமைச்சர் திரு சரபனாந்த சோனோவால் ஆகியோரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் மோடி இரங்கல் புதுடெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் இன்று காலமான பிரபல பஜன் பாடகர் நரேந்திர சஞ்சல் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் துடிப்பான குரல் மூலம் பஜன் இசை உலகில் மணி முத்திரை பதித்தவர் நரேந்திர சஞ்சல் என்று இரங்கல் செய்தியில் பிரதமர் கூறி உள்ளார் ஷிவ்மோகா மோடி கர்நாடக மாநிலம் ஷிவ்மோகாவில் நிகழ்ந்த வெடி விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார் உறவினர்களை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் காயம் அடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் டுவிட்டரில் அவர் கூறி உள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இயன்ற எல்லா உதவிகளையும் மாநில அரசு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார்

பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் உட்பட மத்திய நிதி ஆதரவுடன் கூடிய நலத் திட்டங்களின் அமலாக்கம் குறித்து இக்கூட்டத்தில் ஆராயப்பட்டது திட்டப் பயனாளிகள் திட்ட விதிகளை முறையாக பின்பற்றி உரிய காலத்திற்குள் வீடு கட்டி முடிப்பதை உறுதிப்படுத்தும் பணிகளில் ஒவ்வொரு தொகுதியிலும் அதிகாரி ஒருவரை ஈடுபடுத்த இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து சமூக நலத்துறைச் செயலர் வாரம் ஒருமுறை துணை நிலை ஆளுநரிடம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென்றும் பயனாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் துணை நிலை ஆளுநர் வரும் பிப்ரவரி மாதம் முதல் மேற்கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்மார்ட்நகரம் ஸ்மார்ட் நகரத் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி நகரப் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால்களை மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவா தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் உள்ளாட்சி துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார்

புதுச்சேரி பிஜேபி புதுச்சேரியில்உள்ள காங்கிரஸ் அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கூறி பாரதீய ஜனதா கட்சியினர் இன்று காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை எரிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் இதை தடுக்க முயன்றதால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இந்திராகாந்தி சதுக்கத்தில் மாநில பிஜேபி தலைவர் திரு வி சாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்திற்கான கட்சி பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார் சுரானா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார்

கட்சியின் பொதுச் செயலர் திரு பாவாணன் இப்போராட்டத்திற்கு தலைமை ஏற்றார் காரைக்கால் சாலை தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தின் ஒரு பகுதியாக காரைக்காலில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு கார் பேரணியை மாவட்ட துணை ஆட்சியர் திரு பாஸ்கரன் கொடி அசைத்து தொடக்கி வைத்தார் காரைக்கால் மாவட்ட நிர்வாகமும் போக்குவரத்து துறை மற்றும் போக்குவரத்து காவல் துறையும் இணைந்து இதற்கு ஏற்பாடு செய்திருந்தன